மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

தேசிய பணியாளர் தேர்வு முகமை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வரமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் அந்தப்பகுதியில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேலூரில் இன்று வேலூர் திருப்பத்தூர்

செகண்ட்ஸ் நாளை நாமக்கல் மாவட்டத்திற்குச் செல்லவுள்ள முதலமைச்சர் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதோடு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கவுள்ளார் கேரள மாநிலம் மூணாறு

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

நேற்று எட்டு வயது சிறுவனின் உடலை மீட்புப் படையினர் கண்டெடுத்தனர்

தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் மாவட்டத்தில் நோய்த் தொற்றைத் தடுக்க அனைத்து துறை அதிகாரிகளும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருபவர்களை தனிமைப்படுத்த மாநகராட்சி மண்டல அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஹர்மந்தர் சிய் தெரிவித்துள்ளார் மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பத்தூர் அண்ணாநகர் கோடம்பாக்கம் வளசரவாக்கம் மற்றும் அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று பேசிய அவர் சென்னையில் பரிசோதனைகளை அதிகரித்ததன் மூலம் தொற்று உள்ள நபர்கள் கண்டறியப்பட்டு உரிய நேரத்தில் அவர்களுக்கு சிசிக்சை அளிக்கப்பட்டதால் நகரில் நோய்த் தொற்றுப் பரவுதல் வெகுவாக குறைந்துள்ளது என்றார் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அவசர தேவைக்காக வழங்கப்பட்டு வந்த இ பாஸ் நடைமுறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் சென்னையை நோக்கி வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் வரும் நபர்களை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தொழிற்சாலை மற்றும் இதர அலுவல்கள் காரணமாக வரும் நபர்களின் தகவல்களை அந்தந்த மண்டல அலுவலர்கள் சேகரித்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அலுவலர்களுக்கு தெரிவித்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் இதேபோல் வெளிமாநிலத் தொழிலாளர்கள் குறித்த தகவல்களை தொழிற்பேட்டைகள் அதிகமாக உள்ள அம்பத்தூர் கிண்டி ஆகியவற்றை உள்ளடக்கிய மாநகராட்சி மண்டலங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் குற்றவாளியைப் பிடிக்கச் சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் உயிரிழந்த காவலர் சுப்பிரமணியன் உடல் முழு அரசு மரியாதையுடன் நேற்று அவரது சொந்த ஊரான பண்டாரவிளையில் அடக்கம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு திரிபாதி தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு முருகன் நெல்லைச் சரக துணைத் தலைவர் திரு பிரவின் குமார் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட அதிகாரிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு திரிபாதி உயிரிழந்த காவலர் சுப்பிரமணியத்தின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று கூறினார் தேசிய பணியாளர் தேர்வு முகமை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வரமாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவையில் நேற்று எடுக்கப்பட்ட முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் பல்வேறு பணியிடங்களுக்கு பொதுவாள தகுதித் தேர்வு நடத்தப்படுவதன் மூலம் பல தேர்வுகளை எழுதவேண்டிய சுமையிலிருந்து இளைஞர்கள் விடுவிக்கப்படுவதோடு விலைமதிப்பற்ற நேரமும் மிக்சமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜெய்ப்பூர் குவஹாத்தி திருவனந்தபுரம் விமான நிலையங்களை அரசு மற்றும் தனியாரிடம் குத்தகைக்கு விட மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவால் சிவில் விமான போக்குவரத்துத் துறையில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மேலும் விமானப் பயணிகளுக்கு மிகச் சிறந்த சேவை கிடைக்கும் என்றும் ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று விமான நிலையங்களை குத்தகைக்கு விடும் அமைச்சரவையின் முடிவை சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரியும் வரவேற்றுள்ளார் தொலைநோக்குப் பார்வை கொண்ட பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை எடுத்துள்ள மிகச் சிறந்த முடிவு இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்மூலம் பயணிகளுக்கு தரமான சேவை உறுதிப்படுத்தப்படுவதோடு இந்திய விமான ஆணையகத்தின் வருவாய் பெருகவும் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

ஸ்டெர்வைட் ஆலை வழக்கில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியேட் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆலையை திறக்க அனுமதி இல்லை என்றும் அந்த ஆலைக்கு சீல் வைத்த தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து ஆலை நிர்வாகம் மேல்முறையீடு செய்தால் தங்களை கேட்காமல் எந்த முடிவையும் பிறப்பிக்கக்கூடாது என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்கு சரியான உணவை உட்கொள்வது அவசியம் என்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் சரியான உணவை உட்கொள்வது தொடர்பான கையேட்டை வெளியிட்டுப் பேசுகையில் இவ்வாறு அவர் கூறினார்

ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்வது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்ட அமைச்சர் கர்ப்பிணித் தாய்மார்கள் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் ஆகியோருக்கு ஊட்டச்சத்தமிக்க உணவு கிடைக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திடடங்களை பட்டியலிட்டார்

வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இதன் காரணமாக அடுத்த இரண்டு தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமத் அளீஃபுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்டு ஆப்காள் அமைதி உடன்படிக்கை குறித்து பேசினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பந்திப்பூரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் பணியின்போது ஒரு தீவிரவாதியை கைது செய்தனர்

மணிப்பூர் மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேர் முதலமைச்சர் திரு பீரேன்சிங் முன்னிலையில் நேற்று பிஜேபியில் இணந்தனர்